வடகிழக்கு மாநிலங்களை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

அடங்கிய தனி விமானத்தை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

தீர்ப்பு உறுதி செய்திருப்பதாக ரானுவ தலைமைத் தளபதி ஜெனரல் மனோஜ் நரவனே கூறியுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா கக்ரண் தங்கப்பதக்கம் வென்றார்

வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இடையே வேற்றுமையை வளர்க்கும் நோக்கில் இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த சுட்டப் பிரிவை யாராலும் நீக்க முடியாது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார்

வடகிழக்கு மாநிலங்களில் தனித்துவம் மிக்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த விழாவில் அருணாச்சலப் பிரதேசத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அடிக்கல் நாட்டினார் அருணாச்சலப் பிரதேசத்தின் தொழில் முதலீட்டுக் கொள்கையையும் அவர் தொடங்கி வைத்தார்

இட்டா நகரில் காவல்துறை தலைமையகம் சுட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி முதியோருக்கான வீட்டுவசதி திட்டம் ஆகியவற்றிற்கும் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் சீனாவின் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட வூகாள் பகுதிக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய நிவாரண பொருட்களை தனி விமானத்தில் அனுப்பி வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதளைத் தெரிவித்த வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வரும் சீன அரசுக்கு இந்தியாவின் ஆதரவை தெரிவிக்கும் ஒரு சிறிய முயற்சியாக உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த விமானம் இந்தியா திரும்பும்போது ஏற்கனவே அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்களில் தாயகம் திரும்ப இயலாத இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அவர் கூறினார் அருணாச்சலப் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்றும் இந்திய தலைவர்கள் அங்கு செல்வதற்கு சீனா மறுப்பு தெரிவிப்பதாக கூறப்படுவது தேவையற்றது என்றும் திரு ரவீஷ்குமார் இதுதொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளித்தார் ரானுவத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தரமாக பதவி உயர்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அவர்கள் தங்குதடையின்றி உயர் பதவிகளை வகிப்பதற்கு வாய்ப்பு அளித்துள்ளதாக ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் நரவனே கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவ அதிகாரிகள் பதவி உயர்வில் ஆண் பெண் சமத்துவத்தை இந்த உத்தரவு உறுதி செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் ரானுவ வீரர்கள் இடையே சாதி சமயம் நிறம் மற்றும் பாலின ரீதியாக எந்த வேறுபாடும் காட்டப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீர் நிலைமை பற்றி குறிப்பிட்ட ஜெனரல் நரவனே தற்போது எல்லைப் பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் குறைந்திருப்பதாகவும் தீவிரவாத குழுக்களுக்கு ரானுவ தரப்பில் மிகுந்த நெருக்கடி தரப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும் ரானுவ தலைமைத் தளபதி கூறினார் தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நமது எண்ணங்களை உணர்வுப்பூர்வமாக எடுத்துரைப்பதற்கு தாய்மொழியே சிறந்ததாக இருக்கும் என்றார்

வெங்கையா நாயுடு நாட்டின் தனித்துவமிக்க மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தாய்மொழி தினம் தொடர்பாக சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது ணடகவியலாளர் சித்ரா ஆசிரியர் உமா மகேஸ்வரி விரிவுரையாளர் பிரதீப் சுதா முரளி ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் நாளை காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரை ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் மசோதா இன்று சுட்டப்பேரவையில் நிறைவேறியது மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயியாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதை பெருமையாக கருதுவதாக கூறினார் இந்த புதிய சுட்டத்தின் மூலம் தமிழ்நாடு பாதுணக்கப்பட்ட வேளாண் மண்டல அதிகார அமைப்பு என்ற பெயரில் புதிய அமைப்பு உருவாக்கப்படும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் வேளாண்துறை நிபுணர்களும் இந்த அதிகார அமைப்பில் இடம் பெறுவார்கள்

சாலை விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக தாம் பிராா்த்திப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த விபத்துக் குறித்து சுட்டப்பேரவையில் கொண்டுவந்த கவனஈர்ப்பின் மீது பேசிய முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஏற்பட்ட சாலை விபத்துக் குறித்தசெய்தி தமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்கவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு விவரங்களை தெரிவிப்பதற்கு உதவி மையம் ஒன்றை அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

சேலத்தில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் உட்பட அளைத்து வசதிகளையும் செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யாகன்ன் தங்கப்பதக்கம் வென்றார்

இந்தியா நியூசிவாந்து அணிகளுக்கு இடையேயான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது

இந்த தொடரில் இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளது

தொடங்குகின்றன சிட்னியில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இந்தியாவை எதிர்கொள்கிறது

போர்ச்சுக்கல் ஒபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான கற்றுக்கு முன்னேறியுள்ளார்